ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

கட்சி தலைவர்களுடன் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் இன்று ஆலோசளை நடத்துகிறார்

நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்த வாரிகள் வேலை நிறுத்தம் நேற்று மாலை விலக்கிக்கொள்ளப்பட்டது

அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா சக வீரரான மிதுன் மஞ்சுநாத்தை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி இரண்டு நாள் பயணமாக இன்று உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோ புறப்படுகிறார்

மத்திய அரசின் பிரதமர் வீட்டு வசதி திட்டம் நவீன நகர திட்டம் ஆகியவற்றின் மூன்றாம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார்

உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு நகரங்களின் பிரதமர் வீட்டு வசதி திட்ட பயளாளிகளுடனும் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாடுகிறார் பின்னர் தில்லி திரும்பும் பிரதமர் நாளை மீண்டும் லக்னோ புறப்படுகிறார்

பிரதமரின் வருகையையொட்டி ஐந்தாயித்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆப்பிரிக்க நாடுகளின் ஐந்து நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காலை புதுதில்லி திரும்பினார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார் இம்மாநாட்டிற்கு இடையே தென்னாப்பிரிக்கா சீனா ரஷ்யா அர்ஜெண்டினா மற்றும் அங்கேலா நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களில் பிரதமர் கையெழுத்திட்டார் முன்னதாக ருவாண்டா மற்றும் உகாண்டா நாடுகளுக்கு சென்ற பிரதமர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார்

பிரதமரின் இந்த உரை மீண்டும் இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பாகும் முன்னாள் ரானுவத்தினருக்கு ஒரே பதவி ஒரே ஒய்வூதியம் சட்டத்தை அமவ்படுத்துவதற்கு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்தியஅரசு உச்சநீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது தற்போது ஐந்து ஆண்டிற்கு ஒருமுறை நிர்ணயிக்கப்படும் ஒய்வூதிய தொகைக்கு பதில் ஆண்டுதோறும் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று முன்னாள் ரானுவத்தினர் தாக்கல் செய்துள்ள மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு கோரியுள்ளது இதுதொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் திரு மனீந்தர் சிங் இந்த ஒய்வூதிய திட்டத்திற்காக பத்தாயிரம் கோடி ருபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் தற்போதைய கோரிக்கை ஏற்கப்பட்டால் அது அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்று வாதிட்டார் பின்னர் வழக்கின் இறுதி விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்தி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா சமூகத்தினரின் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களுடன் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் இன்று ஆலோசனை நடத்துகிறார் அரசுப்பணிகளில் மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த புதன்கிழமை வன்முறை நிகழ்ந்தது இதற்கிடையே மாநில அரசு இச்சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு அளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் ஆனால் நீதிமன்றம் இதற்கு தடை விதித்துள்ளதாகவும் மாநில பிஜேபி தலைவர் திரு ராஸாஹேப் தான்வே தெரிவித்துள்ளார் மணிப்பூர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் மற்றும் அசாம் காவல்துறையினர் மீதான போலி என்கவுண்டர் வழக்கை விசாரிப்பதில் சிபிஐ யின் சிறப்பு புலனாய்வுக்குழு தாமதம் ஏற்படுத்துவதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சிபிஐ இயக்குநருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது

முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் மளித உரிமை மீறல் தொடர்பான நான்கு வழக்குகள் குறித்த இறுதி அறிக்கையை நேற்று தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது திமுக தலைவர் திரு முகருணாநிதி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக உடல்நலிவு காரணமாக சென்னை கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு நேற்றிரவு ரத்த அழுத்தம் குறைந்ததால் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைப் பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இந்த தகவலை மருத்துவமனையின் வெளியே செய்தியாளர்களிடம் கூறிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

ராசா மருத்துவர்கள் உடனடியாக அளித்த சிகிச்சையால் ரத்த அழுத்தம் சீராக இருப்பதாகவும் விரைவில் குணமடைந்து திரு கருணாநிதி வீடு திரும்புவார் என்றும் கூறினார் மருத்துவமனையின் செய்திக்குறிப்பும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது முன்னதாக கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்திற்கு திமுக செயல் தலைவர் திரு

ஸ்டாலின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

அழகிரி மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி திமுக துணைப் பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் ஆகியோர் விரைந்தனர் பின்னர் அவசர ஊர்தி மூலம் திரு கருணாநிதி மருத்துவமனைக்கு கொண்டுசெல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார் இந்த தகவல் அறிந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு திருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோர் மருத்துவமனைக்குச் சென்று திரு கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இரு தலைவர்களும் அச்சப்படும்படி ஏதுமில்லை என்று குடும்பத்தினர் தெரிவித்ததாக கூறினர் நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்த லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் நேற்று மாலை விலக்கிக்கொள்ளப்பட்டது மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்குப்பின் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் பேசிய போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு யுத்விர் சிங் மாலிக் வாரி உரிமையாளர்கள் பிரச்சினைகள் வேலை நிறுத்தத்தை விலக்கிக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாகவும் கூறினார்

நாடு முழுவதும் சுற்றுலா வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கு தேசிய அனுமதி திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை விலக்கிக்கொண்டதற்கு மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போக்குவரத்து நாதிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார்

ஆக்ரா மெய்ன்புரி சஹரான்பூர் முஸாபர்நகர் கஸ்கஞ்ச் மீரட் பரேலி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்று மாநில அரசின் செய்தித்தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே மாநிலத்தில் மழை தொடரும் என்று வாளிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த நூற்றாண்டின் மிக நீண்ட நேரம் நீடித்த சந்திரகிரகணத்தை கோடிக்கணக்கான மக்கள் நேற்றிரவு கண்டுகளித்தனர் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா தென்அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் முழு சந்திர கிரகணத்தை பார்க்க முடிந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன சூரியன் பூமி சந்திரன் ஆகிய கோள்கள் நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன்மீது முழுவதுமாக விழுந்து மறைத்தபோது அது செந்நிறமாக காட்சியளித்தது

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை மாஸ்கோவிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தாம் வாஷிங்டன் செல்ல தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் ஜோகன்னஸ்பர்கில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு பின் திரு புட்டின் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தார் முன்னதாக ரஷ்ய அதிபரிடமிருந்து முறையாள அழைப்பு விடுக்கப்பட்டால் திரு டிரம்ப் மாஸ்கோ செல்வதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் சாரா சாண்டர்ஸ் தெரிவித்துள்ளார்

ரஷ்யா ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா சகவீரரான மிதுன் மஞ்சுநாத்தை எதிர்கொள்கிறார்